அமைச்சர் திரு வேலுமணி இன்று தொடங்கி வைத்தார்

உயிரிழந்தனர்

வைஷ்ணவி ஆகியோர் காலிறதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஜபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பையை எதிர்கொள்கிறது

வில்லிவாக்கம் சிட்கோ பகுதியில் பயன்படாத நிலையில் இருந்த இந்த ஏரியை புனரமைப்பதன் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கப்பட உள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நிதித் துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் கைத்தறி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த ஆய்வின் போது சம்மந்தப்பட்ட துறையின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கத் தேர்தலின் போது முறைகேடுகளில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்த புகார்கள் மீது இரண்டு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய நகரங்களுக்கு குறைந்த செலவில் விமானப் போக்குவரத்தை தொடங்குவதற்கான உடான் திட்டத்தின்கீழ் வேலூர் மாவட்டத்தை இணைப்பதற்கான பணிகள் தொடங்கி உள்ளன இந்த மாவட்டத்தில் செயல்படாமல் இருந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த பயிற்சியில் இளைஞர்கள் சேர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இதில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு முறையான பயிற்சியை வழங்க வேண்டும் என்று திரு ரவிசங்கர் பிரசாத் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் தூய்மை இந்தியா கோடைக்கால பயிற்சி திட்டத்தில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் சேர வேண்டும் என்று மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக்கொண்டுள்ளார்

கல்லூரி பல்கலைக்கழகம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் சிறந்த சேவையாற்றும் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களுடன் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் முடிவடைவதால் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு இடங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் தலித் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இடஒதுக்கீடு கொள்கையிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார் இருப்பினும் இப்பிரச்சினை குறித்து காங்கிரஸ் தவறான தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்வதாக அவர் குற்றம் சாட்டினார் ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குனடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சுட்டம் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவும் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் கட்சி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் தொழில் அதிபர்களுக்கு ஆதரவாக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் மதசார்பற்ற ஜனதாதள் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

படுகாயமடைந்தவர்களில் இரண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர் பழனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவர்கள் அனைவரும் கேரள மாநிலம் கோட்டையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற மாநில அரசு தனது சுட்டப் போராட்டத்தை தொடர வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு தொடர்பான முதன்மை வழக்கை கோடை விடுமுறைக்கு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான ரயில் பாதையை இன்று அவர் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்

சேலம் மாவட்டத்தல் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி ரோகினி இன்று தொடங்கி வைத்தார்

விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் பிரனீத் சமீர் வர்மா வைஷ்ணவி ரெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜூன் ராமச்சந்திரன் மற்றும் மனு அட்ரி சுமீத் ரெட்டி இணைகளும் மகளிர் இரட்டையர் பிரிவில் மேக்னா பூர்விஷா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பூர்விஷா ஷிவம் சர்மா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறின உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறினார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பையை எதிர்கொள்கிறது இப்போட்டி கொல்கத்தாவில் இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது